ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அயோத்தி தீர்ப்பை மக்கள் ஏற்றுக் கொண்டு தேச நலனே முக்கியம் என்பதை நிரூபித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்ட்ராவில் புதிய அரசு அமைக்கப்பட்டது தொடர்பான ஆளுநரின் கடிதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் கூட்டாட்சி முறையில் முக்கிய இணைப்பாக திகழும் ஆளுநர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே மேம்பட்ட ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் சாதாரண மக்களும் அரசாங்க அதிகாரிகளும் எளிதில் அணுகக் கூடிய இடமாக ஆளுநர் மாளிகையை ஆளுநர்கள் மாற்ற வேண்டும் என்றும் ஆலோசனை வெளியிட்டார்

மாநாட்டின் நிறைவு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா ஆகியோரும் கலந்து கொண்டனர் அயோத்தி பிரச்சனையில் அண்மையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாட்டு மக்கள் அனைவரும் திறந்த மனத்துடன் ஏற்று கொண்டு தேச நலனே முக்கியம் என்பதை நிரூபித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமைதி காத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி என்று அவர் இன்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறினார் நூற்றுக்கணக்கான மொழிகள் நம் நாட்டில் பல நூற்றாண்டுகளாக செழித்து வளர்ந்திருப்பதாக கூறிய அவர் இந்தியாவின் நாகரிகம் கலாச்சாரம் மற்றும் மொழிகள் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதையே எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார் மகாகவி சுப்ரமணிய பாரதியார் நவீன இந்தி இலக்கியத்தின் தந்தை பாரதேந்து ஹரிஷ்சந்திரா ஆகியோர் எப்போதும் தாய்மொழிக் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வந்ததாகவும் அவர் கூறினார்

தேசிய மாணவர் படை தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டி காட்டிய பிரதமர் தேசிய மாணவர் படை இளைஞர்களின் திறமையை வெளிக் கொணர்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்ட முகாம்களிலும் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற சில என்சிசி மாணவர்களுடன் அவர்களின் அனுபவங்கள் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்துரையாடினார்

அரசியல் சாசன தினத்தையொட்டி நாடாளுமன்றத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அதை தொடர்ந்து ஆண்டு முழுவதும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வேறு பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

நாடு முழுவதிலும் உள்ள எல்லாப் பள்ளிகளும் வரும் டிசம்பரில் ஃபிட் இண்டியா உடல் தகுதி வாரத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார் மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஒவ்வொருவரும் தங்களின் சுற்றுப்புறத்தில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற உறுதி ஏற்றால் பிளாஸ்டிக் இல்லாத இந்தியாவை படைத்து உலகிற்கே புதிய எடுத்துக் காட்டாக திகழ முடியும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார்

தேர்வுக்கு தயாராகும் இளம் நண்பர்கள் புன்சிரிப்புடனும் பெற்றோர்கள் மன அழுத்தம் இன்றியும் ஆசிரியர்கள் நம்பிக்கையுடனும் இருப்பதைக் காண்பதே தமது விருப்பம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மேலும் குறிப்பிட்டார் போபாலில் இன்று காலமான மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கைலாஷ் ஜோஷியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வளர்ச்சிக்கு கைலாஷ் ஜோஷி ஆற்றிய பணிகள் எப்போதும் நினைவில் நிற்கும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு வலுவாக பங்களித்த கைலாஷ் ஜோஷி மத்திய இந்தியாவில் ஜனசங் மற்றும் பாரதீய ஜனதாவை வலுப்படுத்த கடினமாக உழைத்தவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் நீண்ட காலமாக நோய்வாய்ப் பட்டிருந்த கைலாஷ் ஜோஷி போபால் தனியார் மருத்துமனை ஒன்றில் இன்று காலமானார்

மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க திரு தேவேந்திர பட்நாவீசுக்கு அழைப்பு விடுத்தும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ரத்து செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தும் மாநில ஆளுநர் திரு

வி ரமணா திரு அசோக் பூஷன் திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது

துஷார் மேத்தா விடுத்த வேண்டுகோளை நீதிபதிகள் ஏற்கவில்லை பிரச்சனை தொடர்பாக மத்திய அரசு மகாராஷ்டிர அரசு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவீஸ் மற்றும் துணை முதலமைச்சர் திரு அஜீத் பவாருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே மகாராஷ்ட்ர சட்டமன்ற தேசியவாத காங்கிரஸ் குழுவின் புதிய தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜெயந்த் பாட்டீல் இன்று மும்பை ஆளுநர் மாளிகையில் அதிகாரிகளை சந்தித்து கட்சி எம்எல்ஏக்களின் பட்டியல் ஒன்றை சமர்ப்பித்தார் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி ஆளுநர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே சட்டமன்ற குழுவின் தலைவரை ஒருமுறை தேர்ந்தெடுத்து விட்டால் பின்னர் ஆளுநரின் ஆலோசனை இன்றி தலைவரை மாற்ற முடியாது என்று பிஜேபி மும்பை பிரிவுத் தலைவர் திரு ஆஷிஷ் ஷேலார் கூறியுள்ளார் புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வித் துறை அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் கவுர விரிவுரையாளர் பணியிடங்களை தகுதி அடிப்படையில் நிரப்ப இன்று பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் போட்டித் தேர்வு ஒன்றை நடத்தியது

ஏழுமலை செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் இத்தேர்வுக்கான விடைத்தாள் பள்ளிக் கல்வித் துறையின் இணைய தளத்தில் இன்று மாலை வெளியிடப்படும் விடைத்தாள் பற்றிய ஆட்சேபனைகள் மற்றும் புகார்களை பள்ளிக் கல்வித் துறையின் நிர்வாகப் பிரிவுத் துணை இயக்குநருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

ராஜாங்கம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் கூறியுள்ளார்

சென்னையில் உள்ள தபால் துறை புலனாய்வு அதிகாரிகள் வெளிநாடுகளில் இருந்து வந்த அஞ்சல் பார்சல்களில் இருந்து கஞ்சாவை கைப்பற்றி இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர் இணையதளம் மூலமாக க்ரிப்டோ முறையில் பணம் செலுத்தி தனிநபர் பயன்பாட்டிற்காக கஞ்சா கடத்திவரப் பட்டிருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது கஞ்சா பயன்பாட்டிற்கு எதிரான கட்டுப்பாடுகள் கனடா மற்றும் சில அமெரிக்க மாகாணங்களில் அண்மையில் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்நாடுகளில் இருந்து கஞ்சா கடத்தல் அதிகரித்திருப்பதாகவும் கருதப்படுகிறது

இன்று திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் தேனி திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக் கூடும் என்றும் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆளுநர் மாளிகையை சாதாரண மக்களும் அணுகத் தக்க இடமாக ஆளுநர்கள் மாற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அயோத்தி தீர்ப்பை மக்கள் ஏற்றுக் கொண்டு தேச நலனே முக்கியம் என்பதை நிரூபித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்ட்ராவில் புதிய அரசு அமைக்கப்பட்டது தொடர்பான ஆளுநரின் கடிதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது